நரேந்திரமோடி பங்கேற்றுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சந்தித்துப் பேசியுள்ளார் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின்

பிரதமர் திரு

இந்த உச்சி மாநாட்டில் ஆசிய பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சி குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது

அதன் பின் அவர் நாடு திரும்புகிறார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு ஜப்பான் பிரதமர் திரு ஷின்ஷோ அபேயை சந்தித்து பேச்சு வார்த்தை நடத்தினார் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று மாலை அம்மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித்தை சந்தித்துப் பேசினார் இந்த சந்திப்பு குறித்த காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை மகாராஷ்டிர மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் விவகாரத்தில் இன்னும் இழுபறி நிலையே நீடிக்கிறது

சுதிர் முகுந்த்வார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் பதவி குறித்து மட்டுமே பாஜக உடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று சிவசேனா தலைவர் திரு சஞ்ஜய் ரவுத் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார் காங்கிரஸ் கட்சி தலைவர் திருமதி சோனியா காந்தியை புதுடெல்லியில் இன்று சந்திக்க இருப்பது மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது இதனிடையே மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நவீஸ் இன்று மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக தலைவருமான திரு அமீத் ஷாவை டெல்லியில் சந்தித்தார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சமீபத்திய மழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கூடுதல் நிதி கேட்டு திரு அமீத் ஷா விடம் முறையிட்டதாகவும் புதிய அரசு விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த பல்கலைக்கழகங்கள் மாணாக்கர்கள் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தி உள்ளார் ஷில்லாங்கில் நார்த் ஈஸ்டன் ஹில் பல்கலைக்கழகப் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் மாணவர்கள் சமூகப் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் விவரித்தார் பல்கலைக்கழகங்கள் சமூக மாற்றத்திற்கு மலைவாழ் மக்களின் நலனுக்கு உந்துசக்தியாகத் திகழ வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அறிவுறுத்தினார் டெல்லியில் காற்றில் மாசு கலந்திருப்பது குறையாத காரணத்தால் வாகனங்களின் இயக்கத்தைக் கட்டுப்படுத்தும் முறையை மீண்டும் அறிமுகம் செய்ய டெல்லி அரசு முடிவு செய்துள்ளது

தொழிற்சாலைகள் அக்கறையுடனும் பொறுப்புடனும் செயல்பட்டால் அவற்றிற்கு முழு சுதந்திரம் வழங்க அமசய ஜனநாயக அரசு தயாராக இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

ரியல் எஸ்டேட் மின்னணு வர்த்தக வலைதளம் விரைவில் தொடங்கப்பட்டு வரும் ஜனவரி மாதம் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் உருவாக்கப்பட்டதைத் தொடர்ந்து நம் நாட்டின் கட்டுமானத்துறை புதிய சாதனைகளுடன் வரலாறு படைக்கும் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார் இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் மூலமாக மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் அடிப்படை பணிகள் நிறைவு பெற்று அடுத்தகட்ட பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன என இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் சிவன் கூறியுள்ளார்

அதிலிருந்து கிடைக்கும் தரவுகளை நாம் பயன்படுத்தத் தொடங்கி விட்டதாகத் தெரிவித்தார் தற்போது ராக்கெட்டுகள் கிரையோஜெனிக்செமி கிரையோஜெனிக் இயந்திரங்கள் மூலம் செலுத்தப்படுகின்றன வரும் காலங்களில் மின் இயந்திரம் மற்றும் மீத்தேன் மூலமாக இயங்கக் கூடிய இயந்திரங்கள் கொண்டு ராக்கெட் செலுத்துவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் டாக்டர் சிவன் கூறினார்

அவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மேல் நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட உள்ளனர்

இராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் பாமகவின் அரசியல் ஆலோசனை குழுவிற்கு முனைவர் திரு

கோவிந்தசாமி ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டு உள்ளனர் இந்த குழுவின் தலைவராக திரு தீரன் செயல்படுவார் என கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் மேலும் பிளாஸ்டிக் கழிவிற்கு அரிசி வழங்கும் திட்டம் ஒன்றையும் அவர் அறிவித்துள்ளார்

தஞ்சாவூர் பிள்ளையார் பட்டியில் திருவள்ளுவர் சிலை அவமதிக்கப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய கம்னியூஸ்ட் கட்சி நாம் தமிழர் கட்சி மதிமுக அமழக உள்ளிட்ட பல கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன புதுச்சேரி மாநிலத்தில் சிறுவர்களால் இழைக்கப்படும் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன

கொலை கொலை முயற்சி திருட்டு பாலியல் வன்முறை உள்ளிட்ட குற்றங்களுக்காக சிறுவர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதே கால கட்டத்தில் புதுச்சேரியில் மூத்த குடிமக்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்துள்ளன என்றும் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

இந்த கூட்டத்தில் முதலீட்டாளர்கள் தங்களின் டெபாசிட் மற்றும் நகை விபரங்களை படிவத்தில் எழுதித் தர வேண்டும்

சென்னையில் மாஞ்சாக் கயிறால் அறுபட்டு சிறுவன் உயிரிழந்தது தொடர்பாக பட்டம் விட்ட சிறுவன் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இதற்கிடையே உயிரிழந்த சிறுவனின் உடல் உடற்கூறு ஆய்வுக்குப் பிறகு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது